மாநிலத்தின் மாவட்டங்களுக்கும்வெள்ள அனைத்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு தீவிரபடுத்தப்பட்டுள்ளது றி இந்தியாவிடம் போதுமான அளவு அன்னிய செவாவணி கையிருப்பு உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இனிவிரிவானசெய்திகள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் உடல்நிலை குறித்து பிரதம் திரு நரேந்திர மோடி மருத்துவர்களிடம் நேரில் கேட்டறிந்தார்

திரு வாஜ்பாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த சில நாட்களாக அவருக்கு உயிர் காக்கும் சாதனங்கள் உதவியுடன் சிகச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருத்தி இராணி ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஸ்கோயல் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கரேஷ் பிரபு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷவா்தன் பிரதமா் அலுவலக இணையமைச்சா் திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திரு வாஜ்பாயின் உடல் நிலை குறித்து கேட்டறிந்தனர்

கோழிக்கோடு பட்டினம் திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது

இதன்காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக சாலை ரயில் மற்றும் விமானப்போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது

கொச்சி விமானநிலையம் வரும் சனிக்கிழமை வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மழை பாதிப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நிவாரணப்பணிகளை மேற்கொள்வதற்கு கூடுதல் படைகளை மத்தியஅரசிடம் கோருவதென முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முப்படைகளின் உதவி தேவைப்படுவதாக முதலமைச்சர் கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு உதவுவதற்காக சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது கேரளாவில் வரும் சனிக்கிழமை வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள் கேரளாவிற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளது என பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் திரு பிரனாயி விஜயனுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் டிவிட்டரில் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிடம் போதுமான அளவு அன்னிய செலாவணி கையிருப்பு உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் கரன்சி சந்தையில் ஏற்படும் எந்த ஒரு ஏற்ற இறக்கத்தையும் சமாளிக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்றும் அவர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் அமெிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவில் சிவை சந்தித்த நிலையில் திரு அருண்ஜேட்லி இவ்வாறு கூறியுள்ளார் ஒடிசாவில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் மழை காரணமாக மக்களின் இயல்புவாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

ராயகடா கோரப்புட் காலகன்டி உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன

வேறு சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளன

சிவபுரி மாவட்டத்திலுள்ள சுல்தான்கா் நீாவீழ்ச்சியில் சிலர் குளித்துக்கொண்டிருந்தபோது நீரின் அளவு திடீரென அதிகரித்ததால் இச்சம்பவம் நேரிட்டது என்று சிவபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் ஹிங்கன்கள் கூறினார்

காணாமல்போன நபர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனரா என்ற தகவல் உறுதியாக தெரியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் மாநில காவல்துறையினருடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்பு படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணிகள் முடுக்கி விடப்பட்டுறள்ளதாகவும் அதிகாரிகளை தாம் தொடர்பு கொண்டு அது குறித்து கேட்டறிந்து வருவதாகவும் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் கூறியுள்ளார் மீட்பு பணிகளில் உதவுமாறு அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிா்மலா சீதாராம் ஆகியோரை கேட்டுக்கொண்டுள்ளாா் இச்சும்பவத்தையடுத்து மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் அப்பகுதிக்கு நேரில் சென்று மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அஜித் வடேகர் மும்பையில் நேற்றிரவு காலமானார்

அவரது மறைவிற்கு குடியரகத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவின் மிகச் சிறந்த பேட்ஸ் மேன் வடேகர் எனவும் பல்வேறு போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய கிரிக்கெட்டிற்கு வடேகர் வழங்கியுள்ள பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று கூறியுள்ளார் சிறந்த பேட்ஸ் மேனாகவும் அணித்தலைவராகவும் விளங்கிய அவர் வரலாற்றில் பதிவு செய்யக் கூடிய பல்வேறு வெற்றிகளை ஈட்டித் தந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அஜித் வடேகின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் சிறந்த கிரிக்கெட் வீரரை நாடு இழந்து விட்டது என்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் வடேகரின் மறைவிற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இரங்கல் தெரிவித்துள்ளது நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் குழந்தைகளுக்கு பெற்றோர் போதிக்க வேண்டும்என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த பள்ளி குழந்தைகளுடன் அவர் கலந்துரையாடினாா்

மக்களவைத்தேர்தலோடு நான்கு மாநில சட்டப்பேரவைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளதாக தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் மக்களவைத் தேர்தல் முன்கூட்டியே டிசும்பர் மாதம் நடத்தப்படும் பட்சத்தில் மத்தியபிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத்தேர்தல்களையும் நடத்த தயாராக இருப்பதாக கூறினார் மக்களவையின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பாக தேர்தல் நடத்தப்படும் என்பது ஊகத்தின் அடிப்படையில் கூறப்படும் தகவல்கள் தான் என்றும் அவர் தெரிவித்தாா் கஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் படைகள் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த தாக்குதலுக்கு இந்திய படையினா் தகுந்த பதிவடி கொடுத்தனா் சேத விவரம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் வெளியாக வில்லை

இதனிடையே ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியிலுள்ள கஸ்னி நகரில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது

தில்லியில் யமுனை ஆற்றில் வெள்ளம் தொடர்ந்து அபாய அளவை தாண்டி ஒடுகிறது